எடுத்து வருவதால் குணமடைவோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரு

ஆசிரியர்களுக்கு தேசிய விருதுகளை இன்று வழங்குகிறார் இந்நாளை முன்னிட்டு தலைவர்கள் ஆசிரியப் பெருமக்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர்

மக்களவைச் செயலகம் அறிவித்துள்ளது

சுற்றுக்கு செர்பியாவின் நோவோக் ஜோக்கோவிச் தகுதி பெற்றுள்ளார்

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னையிலிருந்து நேற்று காணொலிக் காட்சி வாயிலாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தியபோது இதனை தெரிவித்தார் முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடிப்பது குறித்து பொதுமக்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கூறினார் நோய்க் கட்டுப்பாட்டு பகுதிகளில் தொடர்ந்து கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதோடு சிறப்பு மருத்துவ முகாம்களை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

பொதுமக்களும் விழிப்புடன் இருப்பதோடு

நோய்த் தொற்றுக்கான அறிகுறி தெரியவந்தால் உடனடியாக பரிசோதனை செய்து கொண்டு குறித்த நேரத்திற்குள் சிகிச்சை பெற வேண்டும் அல்லது தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பொதுமக்களுக்கு தொடர்ந்து மாவட்ட நிர்வாகங்கள் அறிவுறுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார் தொழிற்சாலைகளில் பணிபுரிவோர் தேநீர் இடைவேளை மற்றும் உணவு இடைவேளையின்போது கூட்டமாக கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் தலைமைச் செயலர் திரு சண்முகம் இந்தக் கூட்டத்தில் வலியுறுத்தினார் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் முகக்கவசம் அணிதல் சமூக இடைவெளியை பராமரித்தல் போன்ற பாதுகாப்பு நடைமுறைகளை கடைபிடிக்காத தனிநபர்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள்மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூடுதல் தலைமைச் செயலர் திரு ஹர்மந்தர் சிங் எச்சரித்துள்ளார்

தற்போது ஊரடங்கிலிருந்து பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சமூக இடைவெளியை கடைபிடிக்காத வணிக நிறுவனங்கள் மற்றும் அங்காடிகள் மீது அபராதம் விதிக்கப்படுவதோடு சீல் வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்கள் டிசம்பர் மாதம்வரை சனிக்கிழமைகளிலும் செயல்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது

வந்தேபாரத் திட்டத்தின்கீழ் வெளிநாடுகளிலிருந்து மீட்கப்பட்டு சென்னை அழைத்து வரப்படும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க சென்னை விமான நிலையத்தில் தமிழக அரசு சிறப்பு பேருந்து வசதியை செய்துள்ளது படுக்கை வசதியுடன் கூடிய பேருந்துகள் இதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன நேற்று அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து சென்னைக்கு வந்தவர்கள் கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி மதுரை நாகர்கோவில் ஆகிய ஊர்களுக்கு இந்த சிறப்புப் பேருந்துகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர்

ராம்நாத் கோவிந்த் வழங்கவுள்ளார் பள்ளிக் கல்வித் துறைக்கு அவர்கள் ஆற்றிய சிறந்த பங்களிப்பிற்காகவும் மாணவர் சேர்க்கையை அதிகரித்ததற்காகவும் இந்த விருது வழங்கப்படுகிறது மாணவர்களின் இடைநிற்றலை குறைத்தும் தேசிய இருமைப்பாட்டை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தி அவர்களை தலைசிறந்த குடிமக்களாக உருவாக்கியதற்காகவும் இந்த விருது வழங்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் இணை அமைச்சர் திரு சஞ்சய் டோர்தி உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர் ஆசிரியர் தினத்தை முள்ளிட்டு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் ஆசிரியர் என்பவர் பாடங்களை சொல்லிக் கொடுப்பவர் மட்டுமல்லாமல் நல் மதிப்புகளையும் கற்றுக் கொடுப்பவர் என்று ஆசிரியர்களின் பணி குறித்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் வரையறுத்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் மாநிவரும் குழலுக்கு ஏற்ப கற்பித்தலில் புதிய நடைமுறைகள் தேவைப்படுவதாக குறிப்பிட்டுள்ள குடியரசுத் தலைவர் தலைசிறந்த ஆசிரியர்களால் நாம் தொடர்ந்து வழிநடத்தப்பட்டு நாட்டிற்கும் இளைய தலைமுறையினருக்கும் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்றும் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள செய்தியில் நல்ல ஆசிரியர்களால் ஒழுக்கம் கொண்ட கைதேர்ந்த திறமையுடைய அறிவாற்றல் பெற்ற மனிதர்களை உருவாக்கித் தரமுடியும் என்று குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மாணவர்களுக்கு ஒழுக்கம் நற்பண்பு தன்னம்பிக்கை விடாமுயற்சி போன்றவற்றை போதித்து அறிவுசார் சமுதாயத்தை உருவாக்க அரும்பணியாற்றி வரும் ஆசிரியப் பெருமக்களுக்கு தமது உளம்கனிந்த ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குவதாக கூறியுள்ளார் துணை முதலமைச்சர் திரு

பன்னீசெல்வம் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தமிழகம் உயர்கல்வியில் நாட்டிலேயே முன்னணி மாநிலமாக திகழ தன்னலமற்ற ஆசிரியர்களின் கடின உழழப்பே காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார் வகுப்பறைகளில் தங்கள் வாழ்நாளை கழித்து ஒய்வு பெற்ற பிறகும் நல்லொழுக்கம் நற்பண்புகளை போற்றி வளர்க்கும் சமுதாயத்தை உருவாக்குவதில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவர்கள் ஆசிரியர்கள் என்று திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் வரும் மழைக்கால கூட்டத் தொடரில் மக்களவையில் முதல் ஒரு மணி நேரம் கேள்விநேரம் என்று இருப்பதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மக்களவைச் செயலகம் கூறியுள்ளது கேள்வி நேரத்தின்போது ஏராளமான அதிகாரிகள் அவையின் பார்வையாளர் மாடத்தில் கூடுவதை தவிர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

மழைக்கால கூட்டத் தொடரில் மட்டுமே கேள்விநேரம் இடம்பெறாது என்றும் குளிர்கால கூட்டத் தொடரில் வழக்கம்போல் இடம்பெறும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது இந்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குப் பின்னர் கூடிய ஆந்திரா கேரளா பஞ்சாப் ராஜஸ்தான் உத்தரபிரதேசம் ஆகிய மாநில சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் கேள்வி நேரம் ரத்து செய்யப்பட்டதையும் மக்களவைச் செயலகம் சுட்டிக்காட்டியுள்ளது

நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடர் தொடங்கவுள்ளதை முன்னிட்டு காங்கிரஸ் ஒருங்கிணைப்புக் குழு புதுதில்லியில் நேற்று கூடியது மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு

கேள்வி நேரத்தை ரத்து செய்வது மற்றும் மத்திய அரசின் பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்பாக வரும் கூட்டத் தொடரில் எழுப்புவது என்று இந்தக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன காங்கிரஸ் கட்சியுடன் ஒத்த கருத்துள்ள மற்ற எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து நாடாளுமன்றத்தில் முக்கியமான விஷயங்களை எழுப்பவும் இந்தக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது இந்திய காவல்பணி அதிகாரிகள் கடமையுணர்வுடன் செயல்படும்போது அது மேலும் பல இளைஞர்கள் காவல்துறைப் பனியில் சேருவதற்கு ஊக்கமளிப்பதாக இருக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் ஹைதராபாதில் உள்ள சர்தார் வல்லபாய் படேல் தேசிய காவல் பயிற்சிக் கல்லூரியில் பயிற்சி முடித்த இந்திய காவல்பணி அதிகாரிகளிடம் காணொலிக் காட்சி வாயிலாக அவர் உரையாடினார் புதிதாக பணியில் சேரவுள்ள அதிகாரிகளுக்கு வாழ்த்துத் தெரிவித்துள்ள அமைச்சர் நாட்டின் பாதுகாப்பையும் ஒருமைப்பாட்டையும் உறுதிப்படுத்தும் வகையில் கடமையுணர்வுடன் இவர்கள் அளைவரும் பணியாற்றுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார் பயிற்சி முடித்த காவல்துறை அதிகாரிகள் மத்தியில் பிரதமர் ஆற்றிய உரை இளம் காவல் அதிகாரிகளுக்கு நிச்சயம் பயனளிப்பதோடு காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவதற்கு வழிகாட்டியாக அமையும் என்று தாம் உறுதியாக நம்புவதாகவும் அவர் கூறினார் ஆட்டோமொபைல் துறையில் இந்தியா உலகில் முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் இந்திய ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் ஆண்டு மாநாட்டில் நேற்று பேசிய அவர் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் ஆட்டோ வாகனங்களின் தரம் தற்போது மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் இத்துறையில் மற்ற நாடுகளுடன் போட்டியிடும் வகையில் தரத்தை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது குறித்து இத்துறையினர் தீவிரமாக சிந்திக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் உயர்தரமான கட்டுப்படியான விலையில் வாகனங்களை உற்பத்தி செய்யும்போது சர்வதேச அளவில் அதற்கான சந்தை வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

சுயசார்பு இந்தியா திட்டத்தின்கீழ் ஆட்டோமொபைல் துறையில் நாடு தன்னிறைவு அடைய இத்துறைக்கு புதிய உக்திகள் தேவைப்படுகிறது என்றும் இதன்மூலமே நெருக்கடியிலிருந்து இத்துறை மீள முடியும் என்றும் அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நேற்று மாஸ்கோவில் சீன பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

சீன அமைச்சரின் விருப்பத்தின் பேரில் இந்தப் பேச்சுக்கள் நடைபெற்றன

அனுராக் ஸ்ரீவஸ்தவா தெரிவித்துள்ளார் இலங்கையில் அதிபருக்கு உள்ள அதிகாரத்தை குறைத்து

அமெரிக்க ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு செர்பியாவின் நோவோக் ஜோக்கோவிச் தகுதி பெற்றுள்ளார்